நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார்

எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

வசதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் வந்தேபாரத் திட்டத்தின்கீழ்

விமான நிலைய இயக்குநர் தெரிவித்துள்ளார்

அசரெங்கா நவோமி ஒசாகாவை எதிர்கொள்கிறார் புதிய கல்விக் கொள்கையை அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுத்த முன்வர வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார்

புதிய இந்தியாவிற்கான ஆசைகள் எதிர்பார்ப்புகள் மற்றும் தேவைகளை இது பூர்த்தி செய்யும் என்றும் அவர் கூறினார் வீட்டிற்கு அப்பாற்பட்ட முதலாவது அபைவமாக மழலையர் பள்ளிக்கு வரும் குழந்தைகளுக்கு மன அழத்தம் ஏற்படாதவகையில் வேடிக்கையுடன் கூடிய கற்றல் செயல்பாடு மற்றும் கண்டுபிடிப்பு சார்ந்த கற்றல் முறைகளில் கவனம் செலுத்துவதை ஆசிரியர்கள் ஊக்குவிக்க வேண்டும் என வலியுறுத்தினார் எளிமையான புதுமையான முறைகளில் கல்வி கற்பதையும் ஊக்குவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட பிரதமர் பங்கேற்பு ஆய்வு செய்தல் அனுபவ ரீதியாக உணர்தல் வெளிப்படுத்துதல் மற்றும் தலைசிறந்து விளங்குவதே புதிய சகாப்த கற்றலின் தாரக மந்திரமாக இருக்க வேண்டும் என்றார்

நரேந்திர மோடி அறிவித்தார் குழந்தைகளிடம் கணிதப் பாடம் குறித்த சிந்தனை மற்றும் அறிவியல் உணர்வுகளை மேம்படுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார்

நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள கல்வி முறை மதிப்பெண் மற்றும் மதிப்பெண் பட்டியல் சார்ந்ததாக இருப்பதால் இந்த மதிப்பெண் பட்டியல்கள் மாணவர்களுக்கு மன அழுத்தத்தையும் பெற்றோருக்கு கவுரவத்தையும் அளிக்கும் பட்டியலாக உள்ளது என்று குறிப்பிட்ட பிரதமர் இதுபோன்ற அழுத்தங்களை அகற்றுவதே புதிய கல்விக் கொள்கையின் நோக்கமாக இருக்கும் என்றும் கூறினார் புதிய கல்விக் கொள்கையில் எந்தவொரு மொழியையும் கற்றுக்கொள்ளவோ கற்பிக்கவோ தடையேதும் விதிக்கப்படவில்லை என்று சுட்டிக்காட்டிய பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆங்கிலம் அல்லது சர்வதேச மொழிகளை கற்கும் வேளையில் இந்திய மொழிகளையும் ஊக்குவிக்க வேண்டியது அவசியம் என்றும் வலியுறுத்தினார் மாநாட்டில் பேசிய மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் புதிய கல்விக் கொள்கை மாணவர்களை அறிவாற்றல் மிக்கவர்களாகவும் அறிவியல் ஆர்வம் உள்ளவர்களாகவும் மேம்படுத்த உதவும் என்றார் அத்துடன் நாட்டின் பள்ளிக் கல்வி மற்றும் உயர்கல்வி முறையில் பெரும் சீர்திருத்தத்தை ஏற்படுத்துவதாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார்

இயல்புநிலைக்கு திரும்ப தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் மற்றம் செங்கற்பட்டு மாவட்டங்களில் கோவிட் தடுப்புப் பணிகள் மற்றும் அரசு திட்டப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து காஞ்சிபுரத்தில் இன்று அவர் ஆய்வு செய்தார்

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மருத்துவர்கள் செவிலியர்கள் உட்பட ஒட்டுமொத்த அரசு எந்திரமும் தீவிரமாக பணியாற்றி வருவதன் காரணமாக மாநிலத்தில் தொற்று பாதிப்பு கட்டுக்குள் உள்ளது என்றார்

இதுகுறித்து மத்திய அரசு எழுதியுள்ள கடிதத்தில் தற்போதைய கோவிட் பெருந்தொற்று காலத்தில் நோயாளிகளுக்கு ஆக்ஸிஜன் தேவைப்படும் நிலையில் மருத்துவப் பிராண வாயுவை அந்தந்த மாநிலங்களில் உள்ள மருத்துவமனைக்கு மட்டுமே விநியோகிக்க வேண்டும் என உற்பத்தியாளர்கள் மற்றும் விநியோகஸ்தர்களை கட்டாயப்படுத்த வேண்டாம் என்றும் மத்திய சுகாதாரத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது

வந்தேபாரத் திட்டத்தின் ஆறாம் கட்டமாக திருச்சி விமான நிலையத்திலிருந்து முதல் விமானம் இன்று காலை துபாய் புறப்பட்டுச் சென்றது இத்திட்டத்தின்கீழ்

இந்த விமானங்களில் பயணம் செய்யும் அனைத்துப் பயணிகளும் உடல் வெப்பப் பரிசோதனைக்குப் பிறகே அனுமதிக்கப்படுவதுடன் சமூக இடைவெளியை கடைபிடிப்பதோடு கைகளை அவ்வப்போது சுத்தம் செய்யவும் வசதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டத்தில் மலைவாழ் மக்கள் வசிக்கும் விளாங்கோம்பை கிராமத்தில் வனத்துறையின் மூலம் அரசு பள்ளிக்கூடம் தொடங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் கோபிசெட்டிப்பாளையம் அருகே பல்வேறு அரசு திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

நாமக்கல் பகுதியில் கோழியின நோய் ஆராய்ச்சி மையம் விரைவில் அமைக்கப்படவிருப்பதாக கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இம்மாவட்டத்தில் கோழி மற்றும் முட்டைகள் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுவதை கருத்தில் கொண்டு நாமக்கல்லை தனி மண்டலமாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்

காவிரி டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதல் அளவை இரண்டு மடங்காக உயர்த்த வேண்டும் என பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார் மேட்டுர் அணையிலிருந்து எட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு நடப்பாண்டில் குறிப்பிட்ட காலத்தில் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டதால் வரவாறு காணாத அளவிற்கு குறுவை நெல் செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார் இதனால் அறுவடையும் மிகப் பெரிய அளவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் நெல் மூட்டைகள் விற்பனைக்காக குவிந்து வருவதால் கொள்முதல் நிலையங்களில் எதிர்பாராத சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்குள்ளார் கொள்முதல் நிலையங்களில் இடமின்றி சாலைகளில் வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாவதை தடுக்க அரசு தற்காலிக கொள்முதல் நிலையங்களை அமைத்து விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுவதை தவிர்க்குமாறும் மருத்துவர் ராமதாசு கேட்டுக் கொண்டுள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூர் மற்றும் சிவகளை பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அகழாய்வுப் பணிகளை தமிழக தொல்லியல் துறை இயக்குநர் திரு உதயசந்திரன் இன்று பார்வையிட்டார் சிவகளையில் கண்டுபிடிக்கப்பட்ட நூற்றுக்கு மேற்பட்ட பொருட்கள் காட்சிக்காக வைக்கப்பட்டிருப்பதையும் அவர் பார்வையிட்டார் ஆதிச்சநல்லூரில் அகழாய்வு நடைபெற்று வரும் அப்பகுதியின் மையப் பகுதியில் வாழ்விடங்களை கண்டறியும் பகுதி பரம்புப்பகுதி குழந்தையின் எலும்புக்கூடு எடுக்கப்பட்ட இடத்தையும் அவர் ஆய்வு செய்தார்

எட்டயபுரம் பாரதி மணிமண்டபத்தில் உள்ள அவரது சிலைக்கும் மரியாதை செலுத்தப்பட்டது

இந்துப் பள்ளி வகுப்பறையில் வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப் படத்திற்கு அந்தப் பள்ளியில பணியாற்றும் ஆசிரியர்கள் மற்றும் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் அறிமுகப்படுத்திய காலஅட்டவணையுடன் கூடிய சரக்கு ரயில் போக்குவரத்திற்கு நல்ல வரவேற்பு காணப்படுவதாக கோட்ட ரயில்வே தெரிவித்துள்ளது

இமானுவேல் சேகரன் நினைவு தினத்தை ஷட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள அவரது நினைவிடத்தில் அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் சமுதாய தலைவர்கள் மரியாதை செலுத்தினர் நியூயார்க்கில் நடைபெற்று வரும் அமெரிக்க ஒப்பன் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறதி ஆட்டத்தில் முன்னணி வீராங்கனையான அமெரிக்காவின் செரீனா வில்லியம்ஸ் அதிர்ச்சி தோல்வியடைந்தார்

இதன்மூலம் நாளை நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் ஜெனிஃபர் பிராடி விக்டோரியா அசரெங்காவை எதிர்கொள்கிறார்